புதுவை சட்டமன்றத்தில் லோக் ஆயுக்தா மசோதா விரைவில் கொண்டுவரப் படும் என முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் பிரதமர் திருநரேந்திர மோடி இன்று புதுடில்வி யில் தென் கொரிய அதிபர் திருழன் ஜே இன் னுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினர் இருநாடுகளுக்கும் இடையிலான சிறப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பரஸ்பர அக்கறை உள்ள பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது பின்னர் தென்கொரிய அதிபருடன் இணைந்து பிரதமர் திருதரேந்திர மோடி செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உறவுகளே இரு நாடுகளுக்கும் இடையிலான சிறப்பு உறவுகளின் தூண்கள் என்றும் இந்தியா வில் முதலீடு கொரிய நிறுவனங்கள் இந்தியா வில் தயாரிப்போம் தட்டத்தில் அதிக செய்துள்ள ஆர்வம் செலுத்தி வருவதாகவும் கூறினுர் இந்தியா வின் இழக்கு நோக்கிய கொள்கைக்கும் தென்கொரியா வின் புதிய தெற்கு உத்திகளுக்கும் நோக்கம் ஒன்றுதான் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இருதரப்பு உறவுகளின் எதிர்கால வளர்ச்சி குறித்து தொலைநோக்கு ஆவணம் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக தென்கொரிய அதிபர் திருழுன் ஜே இன் டில்லி ராத்காட் டில் உள்ள மகாத்மா காந்தி சமாதியில் மலர் அஞ்சலி செலுத்திஞர்

அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பை நாடுவதற்காக மக்களவைத் தலைவர் திருமதிகமித்ரா மகாஜ னும் அன்றைய தினம் அனைத்து நாடாளுமன்றக் கட்சித் தலைவர்களின் கூட்டம் ஒன்றை நடத்தவிருக்கிறார்

ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப் பட்ட முத்தலாக் மசோதாவை இம்முறை மாநிலங்களவையிலும் நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்கும் மசோதவும் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப் படும் என எதிர்பார்க்கப் படுகிறது

உற்பத்தித் துறையின் இடுபொருள் செலவு அதிகரித்த போதிலும் உற்பத்தி மதிப்பு உயர்ந்ததால் செயல்பாட்டு இலாபமும் அதிகரித்திருப்பதாக ரிசர்வ் வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக் கழகங்கள் இணைந்து

உயர்கல்வித் துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதைச் சுட்டிக்காட்டிய அவர் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழகத்தில் பள்ளிப் படிப்பை முடிப்பவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகள் அதிகம் என்றுர்

இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டியாகத் திகழ வேண்டிய துணை வேந்தர்கள் மற்றும் முன்னாள் துணை வேந்தர்கள் வருமான வரி சோதனைகளில் சிக்குவதும் கைது செய்யப்படுவதும் வேதனைக்குரியது என்றும் தமிழக ஆளுனர் குறிப்பிடடார்

டி செல்வம் திருபஷீர் அகமது ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் இப்பிரச்சனை பற்றிய பொதுநலன் மனு மீதான விசாரணையின் போது இன்று உத்தரவிட்டனர் மொத்தம் உள்ள கேள்விகளில் சுமார் மூன்றில் ஒரு பங்கக் கேள்விகள் தவருக அமைந்துவிட்டதால் மாணவர்களுக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டதாக மனுதாரர் தமது மனுவில் கூறியிருந்தார் புதுவையில் இருந்து தமிழில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு சென்னை உயர் நீதிமன்ற மதுரைக் கிளையின் உத்தரவின் படி கருணை மதிப்பெண் வழங்கப்பட வேண்டுமென இந்திய மாணவர் கூட்டமைப்பு கோரியுள்ளது கருணை மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் தகுதிப் பட்டியலை திருத்தி வெளியிட வேண்டுமென்றும் இந்த அமைப்பு கோரியுள்ளது புதுவை சட்டமன்றத்தில் லோக் ஆயுக்தா மசோதா விரைவில் கொண்டுவரப் படும் என முதலமைச்சர் திருநாராயணசாமி தெரிவித்துள்ளார் தமிழக சட்டமன்றத்தில் நேற்று லோக் ஆயுக்தா மசோதா நிறைவைற்றப் பட்டதைச் கட்டிக்காட்டி இன்று புதுவை சட்டமன்றத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் திருஅன்பழகன் கொண்டுவந்த சிறப்புக் குறிப்பிற்கு பதில் அளித்த அவர் புதுவை மாநிலமாக இருந்திருந்தால் தானாகவே லோக் ஆயுக்தா மசோதாவைக் கொண்டு வந்திருக்கலாம் என்றும் யூனியன் பிரதேசமாக இருப்பதால் மத்திய அரசிடம் ஆலோசனை கலந்த பின்னர் மசோதா கொண்டுவரப்படும் என்றும் கூறிஞர்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் ஹஜ் பயணிகளுக்கான மத்திய அரசின் மானியம் நிறுத்னதப்பட்டு விட்டதைச் கட்டிக்காட்டி இன்று சட்டமன்றத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் திருஅசனா கொண்டுவந்த சிறப்புக் குறிப்பிற்கு பதில் அளிக்கையில் அவர் இதைத் தெரிவித்தார் தமிழக அரசு ஏற்களவே ஹத் பயணிகளுக்கு உதவி அளித்திருப்பதை முன்னதாக உறுப்பினர் திருஅன்பழகன் அவையில் சுட்டிக் காட்டினுர் புதுவையில் வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ள ரேஷன் கடை ஊழியர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என குடிமைப் பொருள் வழங்கு துறை அமைச்சர் திருகந்தசாமி எச்சரித்துள்ளார் சட்டமன்றத்தில் இன்று இதுதொடர்பாக அஇஅதிமுக உறுப்பினர் திருபாஸ்கர் கொண்டுவந்த சிறப்பு குறிப்பிற்கு பதில் அளித்த அவர் ரேஷன் கடை ஊழியர்கள் முன்பு வேலைநிறுத்தம் மேற்கொண்ட போது

சட்டமன்றத்தில் இன்று இதுகுறித்து ஒழங்கு பிரச்சனை எழுப்பிப் பேசிய அவர் நிதித்துறைச் செயலரை பேரவைத் தலைவராவது தமது அறைக்கு அழைத்து விசாரிக்க வேண்டுமென்றா்

நாராயணசாமி பதில் அளித்தார் நிதித்துறைச் செயலரை விசாரிக்க வேண்டுமென ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திருகந்தசாமி யும் வலியுறுத்தியதால் உரிய முடிவு எடுப்பதாக பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் உறுதி அளித்தார் புதுவையைச் சேர்ந்த என்சிசி மாணவர்களின் சமுத்ர பேரி கடல்சாகசப் பயணத்தை இன்று தேங்காய்திட்டு மீன்பிடித் துறைமுகத்தில் துணைநிலை ஆளுனர் டாக்டர்கிரண்பேடி கொடியசைத்து தொடக்கி வைத்தார்

கடல் சாகசப் பயணம் போன்ற செயல்பாடுகளில் பங்கேற்பதன் மூலம் துணிச்சல் ஒழுங்குக் கட்டுப்பாடு தலைமைப் பண்பு போன்ற நற்குணங்களை மாணவர்கள் வளர்த்துக்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்

ஓராண்டு காலத்தில் கட்டுமானப் பணிகள் முடிக்கப்படும் என்றும் அவர் கூறிஞர்